அம்மாநில அரசு இன்று விலக்கிக் கொண்டுள்ளது

அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் இன்று இரங்கல் கூட்டங்கள் நடைபெற்றன

பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார்

பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் தீவிரவாத அமைப்புகளுக்கு இந்தியாவும் ஈரானும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளன

தொடங்கியது

பிரிவில் விராத்கோலி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் விரிவான செய்திகள் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலை அடுத்து காஷ்மீரில் உள்ள ஐந்து பிரிவினைவாத தலைவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது இதுதொடர்பாக அம்மாநில நிர்வாகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் இது உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்மாநிலத்தை சேர்ந்த பிரிவினைவாத தலைவர்களான உமர் ஃபருக் அப்துல் கனிபட் பிலால் லோன் ஹசீம் குரேஷி மற்றும் சபீர் ஷா விற்கு அளிக்கப்பட்டு வந்த அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் இன்று விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது இதனிடையே ஜம்முவின் சில பகுதிகளில் அமலில் உள்ள ஊடரங்கு உத்தரவு மூன்றாவது நாளாக இன்றும் தொடர்கிறது இந்நிலையில் புல்வாமா தாக்குதலுக்கு எதிராக ஆர்பாட்டங்களில் ஈடுபட்டவர்களை கட்டுக்குள் கொண்டுவருவதற்காக ஊடரங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது மாநிலத்தில் நிலவிவரும் சூழல் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் ஊரடங்கு உத்தரவை விலக்கிக் கொள்வது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றுகாவல்துறை துணை ஆணையர் திரு ரமேஷ்குமார் தெரிவித்துள்ளார் புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் இன்று இரங்கல் கூட்டங்கள் நடைபெற்றன அனைத்து மாவட்ட தலைமையிடங்களில் இந்தக் கூட்டம் நடைபெற்றது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தித் தொடர்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு அளில் பலூனி தீவிரவாதத்திற்கு எதிராக போரிடுவது என கட்சித் தொண்டர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக தெரிவித்தார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான்தான் காரணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார்

இதனை பொறுத்துக் கொள்ள முடிபாமல் பாகிஸ்தான் ஆதரவுடன் புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை தீவிரவாதிகள் நடத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு உரிய பதிவடி கொடுக்க பாதுகாப்புப் படைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதுதொடர்பாக மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிக்கப்படும் என்று அனைத்துக் கட்சிகளும் உறுதி அளித்திருப்பதாக அவர் கூறினார் புல்வாமா தூக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் உரிய விளைவுகளை சந்திப்பார்கள் என்று திரு ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்தார் ஜார்கண்ட் மாநிலத்தில் தூய்மையான மற்றம் தரமான தண்ணீர் வழங்க துது தலைமையிலான அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் தூய்மையே சேவை இயக்கத்தை ஜார்கண்ட் மாநில அரசு விரைவாக அமல்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார் க்காதாரத்தின் அடிப்படை தேவையாக தண்ணீர் இருப்பதால் அதனை துய்மையானதாகவும் தரமானதாகவும் வழங்க வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார்

புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் வீரமரணம் அடைந்த அம்மாநிலத்தை சேர்ந்த சஞ்சய்குமார் சின்ஹா மற்றும் ரத்தன் தாக்கூர் ஆகியோருக்கு பிரதமர் அஞ்சலி செலுத்தினார் நாட்டின் பிறபகுதிகளைக் காட்டிலும் பீகார் மற்றும் நாட்டின் கிழக்குப் பகுதியில் அமைந்துள்ள மாநிலங்களில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார் இத்தகைய வளர்ச்சித் திட்டங்களின் மூலம் அம்மாநில மக்களின் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் சுகாதாரத்துறையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அதிக முக்கியத்தும் அளித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார்

அசாமில் சட்ட விரோதமாக குடியேறபவர்களை தடுத்து நிறுத்த பிஜேபி உறுதிபூண்டுள்ளது என்று அக்கட்சித் தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் லஹிம்பூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இரண்டாவது காஷ்மீராக அசாம் மாறுவதை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தார் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் வீரமரணம் அடைந்த பாதுகாப்புப் படையினரின் தியாகம் ஒருபோதும் வீண்போகாது என்று திரு அமித் ஷா குறிப்பிட்டார் குடியுரிமை திருத்த மசோதா குறித்து கருத்து தெரிவித்த அவர் வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் இந்த மசோதா அமல்படுத்தப்பட உள்ளதாக தவறான தகவல்கள் மக்களிடையே பரப்பப்பட்டு வருவதாக குறைகூறினார் அசாம் மாநில மக்களின் நலன்களுக்காக காங்கிரஸ் மற்றும் அசாம் கனபரிஷத் கட்சிகள் எதுவும் செய்யவில்லை என்று திரு அமித் ஷா குற்றம் சாட்டினார் பாகிஸ்தாளில் இருந்து செயல்படும் தீவிரவாத அமைப்புகளுக்கு இந்தியாவும் ஈரானும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளன அரசுமுறை பயணமாக பல்கேரியா செல்லும் வழியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் ஈரான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு சையது அப்பாஸ் அராஹ்சியை சந்தித்துப் பேசினார்

தீவிரவாதத்திற்கு எதிராள போரில் இருநாடுகளும் இணைந்து செயல்படுவது என ஒப்புக் கொள்ளப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் தீவிரவாத அமைப்புகளால் நடத்தப்படும் தாக்குதல் காரணமாக இருநாடுகளும் அதிக எண்ணிக்கையிலான பாதுகாப்புப்படை வீரர்களை இழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பெற்ற கடற்படையில் பணியாற்றி ஒய்வு இந்திய குல்பூஷன் யாதவ் விற்கு பாகிஸ்தான் ரானுவ நீதிமன்றம் விதித்துள்ள மரண தண்டனையை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நாளை தொடங்குகிறது பாகிஸ்தானில் உளவு மற்றும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட குல்பூஷன் ஜாதவிற்கு அந்நாட்டு ராணுவ நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தவ நாட்டின் வளர்ச்சியில் பங்கேற்கும் வகையில் முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் என்று பல்கேரியாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அழைப்பு விடுத்துள்ளார் பல்கேரியா தலைநகர் சோபியாவில் இந்திய வம்சாவளியினரிடையே அவர் இன்று உரையாற்றினார் இருநாடுகளின் நல்லுறவை வலுப்படுத்துவதற்கு இந்திய வம்சாவளியினர் சிறப்பான வகையில் பங்காற்ற முடியும் என்று அவர் தெரிவித்தார் பல்கேரியா மொராக்கோ மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் தனது பயணத்தின் முதல் கட்டமாக பல்கேரியா சென்றுள்ளார்

தில்லி விமான நிலையத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் அவரை வரவேற்றார்

நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் அப்போது இருநாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் அவர் சந்தித்து பேசுவுள்ளார்

உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அவர் இதனை தொடங்கி வைக்கவுள்ளார் இந்த திட்டத்தின்கீழ் இரண்டு ஹெக்டேர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும்

இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு சுப்பிரமணியன் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் விவசாயத்திற்கான ஆதரவு மிக குறைவாகவே உள்ளது என்று கூறினார் பிரதமரின் இத்திட்டத்தின் மூலம் வங்கிகளில் வேளாண் கடன் பெறுவது உள்ளிட்ட பல்வேறு பயன்கள் விவசாயிகளை சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் முதலாவது அதிவிரைவு ரயில் வந்தே பாரத் பயணியர் சேவை இன்று தொடங்கியது டுவிட்டரில் இன்று செய்தி வெளியிட்டுள்ள ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் அடுத்த இரண்டு வாரங்களுக்கான டிக்கெட்டுக்கள் ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த ரயில் சேவை கான்பூர் மற்றும் பிரயாக்ராஜ் வழியாக தில்லி வாரணாசி இடையே இயக்கப்படுகிறது இந்த ரயில் சேவை திங்கள் மற்றும் வியாழன் தவிர வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இயக்கப்பட உள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன்கீபாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் மாதந்தோறும் ஒலிபரப்பப்பட்டு வருகிறது

விளையாட்டுக் செய்தி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசைப் பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் விராத்கோலி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார்